சுட்டப்பேரவையின் நடப்புக் கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தில்லி முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷீவா தீக்ஷித் இன்று பிற்பகல் காலமானார் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டியது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் சென்னை மதுரை திருநெல்வோலி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர் இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் இறுதிப்போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முதன்முறையாக தகுதி பெற்றுள்ளார்

காவிரி ஆற்றை மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவேரி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதேபோல பவானி வைகை அமராவதி தாமிரபரணி ஆறுகள் மாசுபடுவதும் தடுக்கப்படும் என்றார் நீா்வளத்தை பாதுகாப்பதற்கான மக்கள் இயக்கம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி ஒருமாத காலத்திற்கு செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார்

திருச்சியில் தியாகராஜ பாகவதருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார் தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சுட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா உட்பட பல்வேறு மசோதாக்கள் இன்று சுட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன மருத்துவ நிறுவனங்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள கால நீட்டிப்பு வழங்கவும் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ உதவிகளை வழங்கும் மத்திய மாநில மருத்துவ நிறுவனங்களை பதிவு செய்வதற்கான கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கவும் மருத்துவ நிறுவனங்கள் சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது

சிறுபான்மையினர் ஆணையச் சுட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஆறிலிருந்து ஒன்பதாக அதிகரிக்க வகையும் மற்றொரு மசோதாவும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது நடப்பு கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்ட இதர மசோதாக்களும் இன்று அவையில் குரல்வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறின கஜ புயலால் ஐந்து டெல்டா மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் விழுந்த பெரும்பாலான மின்கம்பங்கள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் எஞ்சிய மின் கம்பங்கள் விரைவில் அகற்றப்படும் என்றும் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி இன்று சட்டப்பேரவையில் உறுதியளித்தார் இது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈப்புக்கு பதிலளித்த அவர் இத்தகவலை தெரிவித்தார் குளித்தலை தொகுதி துவாமலை அரசு உயர்நிலைப் பள்ளியை பிரித்து ஆடவர் மற்றும் மகளிருக்கென தனித்தனி பள்ளிகள் அடுத்த ஆண்டு உருவாக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார் தமிழக சட்டப்பேரவை நடப்புக்கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத்தலைவர் திரு தனபால் பேரவையில் அறிவித்தார் தில்லி முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான திருமதி ஷீலா தீக்ஷித் இன்று பிற்பகல் காலமானார்

உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை தில்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்

ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் இணையமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார்

இதன்படி இதுவரை மத்தியப்பிரதேச ஆளுநராக இருந்த திருமதி ஆனந்தி பென் பட்டேல் உத்தரப்பிரதேச மரிநல ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை பீகார் ஆளுநராக இருந்த திரு லால்ஜி டான்டன் மத்தியப்பிரதேச ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பீகார் மாநிலத்திற்கு திரு பஹு சௌஹான் ஆளுராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் திரிபுரா மாநிலத்திற்கு திரு ரமேஷ் பைஸ் மேற்கு வங்கத்திற்கு திரு ஜெகதீப் தங்கட் நாகாலாந்திற்கு திரு ஆர் என் ரவி ஆகியோர் ஆளுநர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கா்கில் போர் வெற்றிக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று ஜம்மு கஷ்மீர் சென்ற அவர் கார்கில்லில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தினா் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஜம்மு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டு சாலை மேம்பாவங்களையும் திரு ராஜ்நாத்சிங் திறந்து வைக்கவுள்ளார் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியில் மத்தியஅரசு ஈடுபடவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்ரேஸ்ட பாரத் போன்ற திட்டங்களால் வடமாநிலங்களில் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை வளர்க்கும் முயற்சியில பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார் தபால்துறை தேர்வில் ஏற்பட்ட குழப்பம் நிர்வாக ரீதியானது என்றும் தற்போது இந்த தேர்வை தமிழில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்தார் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை மதுரை திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது தேனி பெரம்பலூர் இராமநாதபுரம் மாவட்டங்களிலும் சோதனை நடைபெற்றது

அவர்களிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சோதனை நடைபெற்று வரும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காணமாக தமிழகத்திற்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தோனேஷியா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்